நாடாளுமன்றபிஜேபிஉறுப்பினர்களின்கூட்டத்தில்பேசிய பிரதமர் தமதுஇந்தஇடைவிடாதபணிவரலாற்றில்இடம்பெறும்என்றுதெரிவித்ததா கநாடாளுமன்றவிவகாரங்கள்துறைஇணைஅமைச்சர்திருஅர்ஜூன்ராம் மெக்வால்செய்தியாளர்களிடம்தெரிவித்தார் கோவிட்பெருந்தொற்றுகாலத்தில்நோய்தொற்றைகட்டுப்படுத்தியதி ல்இந்தியாவின்பங்கைஉலகம்வியந்துபாராட்டுவதாக பிரதமர்தெரிவித்ததாகவும் திருமெக்வால்கூறினார் இக்கூட்டத்தில்மத்தியநிதிஅமைச்சர்திருமதிநிர்மலாசீதாராமன் நிதிநிலைஅறிக்கைபற்றியமுக்கியவிவரங்களைஎடுத்துரைத்தார்

இதுதொடர்பாகபஞ்சாப்மற்றும்நாட்டின்பல்வேறுப குதிகளில்போராட்டவீரர்களின்நினைவாகபல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பா டுசெய்யப்பட்டுள்ளது குடியரசுத்தலைவர்திருராம்நாத்கோவிந்த் குடியரசுத்துணைதலைவர்திருவெங்கய்யநாயுடு பிரதமர்திருநரேந்திரமோடிஆகியோர்வீரர்களுக்குபுகழஞ்சலிசெலுத்தியுள் ளனர்

இந்தவழ க்குநீதிபதிதிருஅசோக்பூஷன்தலைமையிலானஅமர்வுமுன்புஇன்றுவிசார ணைக்குவந்தது எந்தவொருநிதித்திட்டம்அல்லதுநிவாரணம்தொடர்பாகரி சர்வ்வங்கிக்கோஅல்லதுமத்தியஅரசுக்கோஉத்தரவிடமுடியாதுஎன்றுஅமர் வுதெரிவித்தது வாங்கியகடனுக்கானவட்டியைமுழுவதும்ரத்துசெய்யவேண்டும் என்ற மனுதாரர்களின் கோரிக்கையும் ஏற்க இயலாதுஎன்றுஉச்சநீதிமன்றம்தெரிவித்துள்ளது

குடியுரிமைதிருத்தச்சட்டவிதிகளைமத்தியஅரசுவரும்ஜூலைமாதம் வெளியிடவாய்ப்புஉள்ளதாகமத்தியஉள்துறைஇணைஅமைச்சர்திருநித்தி யானந்தராய்தெரிவித்துள்ளார் மக்களவையில்கேள்விஒன்றுக்குஎழுத்துபூர் வமாகஅளித்தபதிலில்அவர்இதனைதெரிவித்தார்

விதிகள்வெளியிடப்பட்டபிறகுஇந்தியாவில்வசிக்கும்வெளிநாட்டின ர்இந்தியகுடியுரிமைபெறவிணப்பிக்கலாம்என்றுதெரிவிக்கப்பட்டுள்ள து நீட்தேர்வில்பங்கேற்கும்மாணவர்கள்தங்கள்மாநிலங்களிலேயேதேர் வுஎழுதும்வகையில் அடுத்தஆண்டுமுதல் கூடுதல்மையங்களைஅமைக்கவேண்டும்என்றுதேசியதேர்வுகள்வாரியத் துக்குசென்னைஉயர்நீதிமன்றம்உத்தரவிட்டுள்ளது

விண்ணப்பங்கள் பெறத்துவங்கியசிலமணிநேரங்களில்தமிழகம்மற்றும்புதுச்சேரிதேர்வுமை யங்கள்நிரம்பிவிட்டதாககூறி ஆன்லைன்விணப்பப்படிவங்கள் நீக்கப்பட்டன இதனைஎதிர்த்துசென்னைஉயர்நீதிமன்றத்தில்பொதுநலவழக்குதாக் கல்செய்யப்பட்டன மனுக்களைவிசாரித்ததலைமைநீதிபதிதிருசஞ்ஜீப்பா னர்ஜிமற்றும்நீதிபதிசெந்தில்குமார்ராமமூர்த்திஅடங்கியஅமர்வு மாணவர்கள்தங்கள்மாநிலங்களிலேயேதேர்வுஎழுதும்வகையில் அடுத்தஆண்டுகூடுதல்தேர்வுமையங்களைஅமைக்கவேண்டும்என்றுதேசி யதேர்வுகள்வாரியத்துக்குஉத்தரவிட்டுவழக்கைமுடித்துவைத்தனர்

தட்டாஞ்சாவடி மற்றும் ஏனாம் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமியும் முன்னாள் அமைச்சர்கள் திரு கந்தசாமி ஏம்பலம் தொகுதியிலும் திரு

எச் எப் ஷாஜஹான் காமராஜ் நகர் தொகுதியிலும் திரு கமலக்கண்ணன் காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியிலும் திரு நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியிலும் திரு ராஜவேலு நெட்டப்பாக்கம் தொகுதியிலும் திரு கல்யாணசுந்தரம் காலாப்பட்டு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி பிரதேச தலைவர் திரு

சுப்ரமணியன் காரைக்கால் வடக்கு தொகுதியிலும் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு சாமிநாதன் லாஸ்பேட்டை தொகுதியிலும் திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் திரு சிவா வில்லியனூர் தொகுதியிலும் திமுக வடக்கு மாநில அமைப்பாளர் திரு

சிவக்குமார் ராஜ்பவன் தொகுதியிலும் அதிமுக கிழக்கு மாநிலச் செயலாளர் திரு அன்பழகன் உப்பளம் தொகுதியிலும் அதிமுக மேற்கு மாநிலச் செயலாளர் திரு

இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட வாக்காளர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

புதுச்சேரியில் குறைந்து காணப்பட்ட கொரோனா தொற்று தற்போது மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கி உள்ளதால் முகக் கவசம் அணிவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது கைகளை அடிக்கடி சுத்தம் செய்வது போன்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கூட்டமாக கூடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டுமென வலியுறுத்தி உள்ள அவர் தகுதியான நபர்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புனேயில் நடைபெற்று வருகிறது